நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் கூறியுள்ளார் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் மக்களின் வாழ்க்கையை எளிதாக்க அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் பழம்பெரும் திரைப்பட இயக்குனர் மிருனாள் சென் மறைவிற்கு குடியரசு தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் புதுவையில் உள்ள நகர்ப்புற வனப்பகுதியில் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று மீண்டும் நேரடி ஆய்வு மேற்கொண்டார்

நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இன்று அகில இந்திய வானொலியின் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் தமது எண்ணங்களை மக்களுடன் பகிர்ந்து கொண்ட அவர் நடப்பாண்டில் தான் நீர் நிலம் ஆகாயம் ஆகிய மூன்றிலும் இந்தியா தனது அனு ஆயுத திறன்களை பூர்த்தி செய்திருப்பதாக கூறினார் வறுமையை விரைந்து ஒழிக்க இந்தியா பல முக்கிய நடவடிக்கைகளை எடுத்து இருப்பதாகவும் இந்தியாவின் வளர்ச்சியை உலக அளவிலான பல அமைப்புகள் அங்கீகரித்து இருப்பதாகவும் அவர் கூறினார் வர்த்தகம் புரிவதற்கு எளிமையான நாடுகளின் தரவரிசைப் பட்டியலில் இந்தியா அனைத்துத் தரப்பினரின் ஒன்றுபட்ட முயற்சிகள் மூலம் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு முன்னேற்றம் கண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

நாட்டு மக்களுக்கு பொங்கல் மகரசங்கராந்தி உத்தராயணம் மற்றம் லோரி வாழ்த்து தெரிவித்துக் கொண்ட அவர் விவசாயிகள் மற்றும் விவசாயத்துடன் சம்பந்தப்பட்ட இப்பண்டிகைகளின் பெயர்கள் வெவ்வேறாக கொண்டாட்ட உணர்வு ஒன்றுதான் என்றார் இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதும் ஒரே இந்தியா உன்னத இந்தியா எண்ணும் உணர்வுமே இப்பண்டிகைகளில் அடங்கி இருப்பதாக அவர் குறிப்பிட்டார்

நரேந்திர மோடி சுட்டிக்காட்டி வீர தீரமும் தியாகமும் பக்தியும் நிறைந்த தெய்வீக பிறவி குரு கோவிந்த் சிங் என்றார்

அடுத்த ஆண்டு மற்றும் ஒரு மனதின் குரல் நிகழ்ச்சியில் நேயர்களை மீண்டும் சந்திப்பதாக குறிப்பிட்டு அவர் தமது நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டார் அந்தமான் நிக்கோபார் தீவுகளை சேர்ந்த மக்களின் வாழ்க்கையை எளிதாக்க மத்திய அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

குழந்தைகளுக்கு கல்வி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வயதானவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை மற்றும் விவசாயிகளுக்கு உரிய வசதிகளை வழங்க அரசு பாடுபட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார் முன்னதாக கார்நிக்கோபாரில் உள்ள சுனாமி நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்திய அவர் சுனாமி நினைவு அருங்காட்சியகத்தையும் பார்வையிட்டார் ஆரோங் பகுதியில் தொழில் பயிற்சி நிலையத்தை அவர் தொடக்கி வைத்து பழங்குடியினர் சபை தொடர்ந்து உறுப்பினர்களுடனும் கலந்துரையாடினார் போர்ட்பிளேயரில் ஆங்கிலேய அரசால் விடுதலை போராட்ட வீரர்கள் அடைக்கப்பட்டு இருந்த அந்தமான் சிறையை அவர் பார்வையிட்டு தியாகிகள் நினைவுத் தூணில் மலர் அஞ்சலி செலுத்தினார்

வரலாற்று புகழ்மிக்க நேதாஜி விளையாட்டரங்கில் நடைபெறும் விழாவில் அந்தமான் நிக்கோபார் தீவுக்கான பல்வேறு திட்டங்களை அவர் தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார் கொல்கத்தாவில் இன்று காலமான பழம்பெரும் திரைப்பட இயக்குனர் மிருனாள் சென் மறைவிற்கு குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் சமகால சமூகத்தின் நிஜங்களை திரைப்படங்கள் மூலம் உணர்வுபூர்வமாக சித்தரித்தவர் மிருனாள் சென் என்றும் அவரது மறைவு மேற்குவங்கத்திற்கு மட்டுமின்றி இந்திய சினிமா மற்றும் உலக சினிமாவிற்கே பேரிழப்பு என்றும் குடியரசு தலைவர் டுவிட்டரில் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் கூறினார் மறக்க முடியாத திரைப்படங்களை கொடுத்த மிருனாள் சென்னுக்கு நாடு நன்றி கடன் பட்டிருப்பதாகவும் மிருனாள் சென்னின் அற்புதமான திரைப்படக் கலையை பல தலைமுறைகள் வியக்கும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மிருனாள் சென் மறைவிற்கு மத்திய செய்தி ஒலிபரப்பு துறை அமைச்சர் கர்னல் ராஜ்யவர்தன் ராத்தோர் உட்பட பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் புவன் ஷோம் மிருகயா ஏக் தின் அசானக் போன்ற புகழ் பெற்ற திரைப்படங்களின் இயக்குனரும் பத்ம பூஷன் மற்றும் தாதா சாகேப் பால்கே விருது பெற்றவருமான மிருனாள் சென் கொல்கத்தாவில் இன்று காலை காலமானார்

நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநிலச் செய்திகள் புதுவையில் உள்ள நகர்ப்புற வனப்பகுதி ஸ்மார்ட் நகரத் திட்டத்துடன் முறையாக ஒருங்கிணைக்கப்படுவதை உறுதிப்படுத்த துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று காலை நகர்ப்புற வனப்பகுதியில் மீண்டும் நேரடி ஆய்வு மேற்கொண்டார் கடந்த ஆய்வின் போது வழங்கப்பட்ட அறிவுறுத்தலின் படி பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான வசதிகள் உருவாக்கப்பட்டுள்ளதா என்பதையும் அவர் இன்றைய ஆய்வின் போது ஆராய்ந்தார்

நகர்ப்புற வனப்பகுதியில் பிரெஞ்ச் ஆட்சியின் போது கட்டப்பட்ட கிணற்றை தூர் வாரவும் துணைநிலை ஆளுநர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் வனத்துறைச் செயலர் டாக்டர் கந்தவேலு தலைமை வனக் காப்பாளர் திரு குமார் தொழில் துறை இயக்குனர் திருமதி பிரியதர்சினி சுற்றுலா துறை இயக்குனர் திரு மன்சூர் உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர் புதுவையில் நிதி ஆதாரங்களின் மேம்பாடு சட்டம் ஒழுங்கு உள்ளாட்சி தேர்தல் போன்ற பல பிரச்சனைகளை முதலமைச்சர் கவனிக்க தேவையுள்ள நிலையில் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி அதை விடுத்து துணைநிலை ஆளுநர் அலுவலகத்தின் முறையான பணிகளையே அயராது குறை கூறி வருவதாக துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி குற்றம் சாட்டியுள்ளார்

புதுவையில் அரசு ஊழியர்களுக்கு பயிற்சிக் கழகம் இல்லாத நிலையில் அரசு ஊழியர்களின் நிர்வாக திறனை மேம்படுத்துவதற்காக துணைநிலை ஆளுநர் அலுவலகத்தில் தேர்வு நடத்தப்படுவதில் தவறேதும் இல்லை என்றும் தாமாகவே பயின்று தேர்வு எழுதிய அரசு ஊழியர்கள் தங்களின் நம்பிக்கை மேம்பட்டுள்ளதாகவே கருத்து வெளியிட்டு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் சாத்தூரில் கர்ப்பிணி பெண்ணுக்கு ஏற்றப்பட்ட ஹெச்ஐவி தொற்றுள்ள இரத்தத்தை தானமாக வழங்கிய இளைஞர் மனமுடைந்து தற்கொலைக்கு முயன்றதால் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் ஹெச்ஐவி நோய்த் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள கர்ப்பிணி பெண்ணிற்கு இதே மருத்துவமனையில் நோய்த் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான ஏஆர்டி சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது அவரது சிகிச்சை மற்றும் வாழ்வாதாரத்திற்கு தேவையான எல்லா உதவிகளும் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது

பிரதமர் திரு

ஸ்மிருதி இரானி நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகள் மற்றும் பல்வேறு நாடுகளை சேர்ந்த அறிவியல் அறிஞர்கள் பங்கேற்கிறார்கள் மாநாட்டின் ஒரு பகுதியாக குழந்தைகள் அறிவியல் காங்கிரஸ் மகளிர் அறிவியல் காங்கிரஸ் அறிவியல் பரப்புநர்கள் கூட்டம் மற்றும் இந்தியாவின் பெருமை என்ற பெயரில் அறிவியல் கண்காட்சியும் இடம்பெற உள்ளன மீண்டும் தலைப்புச் செய்திகள் நடப்பாண்டில் நீர் நிலம் ஆகாயம் ஆகிய மூன்றிலும் அணு ஆயுத திறன் பெற்ற நாடாக இந்தியா மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் கூறியுள்ளார் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் மக்களின் வாழ்க்கையை எளிதாக்க அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் பழம்பெரும் திரைப்பட இயக்குனர் மிருனாள் சென் மறைவிற்கு குடியரசு தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் புதுவையில் உள்ள நகர்ப்புற வனப்பகுதியில் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று மீண்டும் நேரடி ஆய்வு மேற்கொண்டார்

வணக்கம்